கோடிக்கணக்கான குழந்தைகளின் வாழ்வில் இந்த கல்விக் கொள்கை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

தமிழகத்தில் ஊரடங்கு நாளையுடன் முடிவடையவுள்ள நிலையில் மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை நடத்துகிறார்

வரவேண்டிய அவசியமில்லை என்று உயர்கல்வித்துறை திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார் பொது முடக்கத்திலிருந்து மூன்றாம் கட்ட தளர்வுகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது நோய்க் கட்டுப்பாட்டு மண்டலங்கள் தவிர மற்ற இடங்களுக்கான தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன நாளை மறுநாள் முதல் இந்த தளர்வுகள் செயல்பாட்டுக்கு வரவுள்ளன மூன்றாம் கட்ட தளர்வுகளின்படி தனிநபர்களின் நடமாட்டத்திற்கு இரவு நேரத்தில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன

அதேநேரத்தில் இந்தப் பயிற்சிக் கூடங்களில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத் துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது தளிமனித இடைவெளியுடன் சுதந்திர தின நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது

மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகளை கலந்து ஆலோசித்த பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது வந்தே பாரத் இயக்கத்தின்கீழ் மட்டுமே சர்வதேச விமான போக்குவரத்துக்கான பயணம் அனுமதிக்கப்படும் மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடர்ந்து தடை செய்யப்பட்டுள்ளது திரையரங்குகள் நீச்சல் குளங்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் மதுக்கூடங்கள் அரங்கங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் சமூக அரசியல் விளையாட்டு மற்றும் பொழுது போக்கு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கும் மதம் சார்ந்த விழாக்களுக்கும் பெருமளவு மக்கள் கூடும் நிகழ்ச்சிகளுக்கும் விதிக்கப்பட்டுள்ள தடை நீடிக்கும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது நிலைமையப் பொறுத்து இவற்றை திறப்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது

கட்டுப்பாட்டு மண்டலங்கள் தவிர பிற பகுதிகளில் நிலைமையைப் பொறுத்து சில நடவடிக்கைகளுக்கு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் அனுமதி அளித்துக் கொள்ளலாம் மாநிலங்களுக்கு இடையேயும் மாநிலத்திற்குள் மாவட்டங்களுக்கு இடையிலும் மக்களின் நடமாட்டத்திற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் இதற்காக தனியாக அனுமதியோ இ பாஸ் பெற வேண்டிய அவசியமோ இல்லை என்றும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது கடைகளில் தனிமனித இடைவெளியுடன் வாடிக்கையாளர்கள் வந்து செல்வதை உறுதிப்படுத்துவது உட்பட வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தும் கடைபிடிக்கப்படுவதை மத்திய உள்துறை அமைச்சகம் கண்காணிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

புதிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த கொள்கைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் ஆகியோர் தெரிவித்தனர்

அடிப்படை எழுத்தறிவு கணித அறிவுடன் கூடிய எளிதான பாடமுறை மற்றும் பள்ளி அளவிலேயே தொழிற்கல்வி பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தல் உள்ளிட்டவை புதிய கல்விக் கொள்கையின் சிறப்பம்சங்கள் ஆகும்

குறைந்தபட்சும் ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழியில் கல்வி புகட்ட வேண்டும் மதிப்பீட்டு முறையில் மாணவர்களின் கற்றல் திறனில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் மேல்நிலை கல்விக்கான பாடத்திட்டங்களை மானவர்களுக்கு உகந்த முறையில் எளிமையான முறையில் உருவாக்கவும் இந்த கல்விக் கொள்கை வழிவகுக்கிறது மாணவர்களிடையே ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை ஒன்றை ஏற்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது

தேசிய தொழில்நுட்ப கல்வி அமைப்பு ஒன்றை உருவாக்கவும் புதிய கல்விக் கொள்கை வலியுறுத்தியுள்ளதோடு பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வியில் பல மொழிகளின் பயன்பாடு ஊக்குவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வியிலும் பாலின ரீதியிலும் பின்தங்கியுள்ள பகுதிகளுக்கென்று சிறப்பு கல்வி மண்டலம் ஒன்றை உருவாக்கவும் புதிய கல்விக் கொள்கை வலியுறுத்தியுள்ளது புதிய கல்விக் கொள்கையால் பல கோடி குழந்தைகளின் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த கல்விக் கொள்கையை முழுமையாக தாம் வரவேற்பதாக ட்விட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட கல்வித்துறை சீர்திருத்தம் இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய கல்விக் கொள்கைக்கு கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் உட்பட பலர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் புதிய கல்விக் கொள்கையில் பல சிறப்பு அம்சங்கள் இருப்பதாக தருமபுரி மாவட்ட இலளிகம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர் திரு சீனிவாசன் தெரிவித்துள்ளார்

சண்முகம் கூறினார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் வங்கி மற்றும் வங்கி அல்லாத நிதிநிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் நேற்று ஆவோசனை நடத்திய போது இதனை அவர் தெரிவித்தார் எதிர்காலத்தில் பொருளாதார திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது ஒவ்வொரு வங்கியும் நிதி நிறுவனங்களும் நீடித்த வளர்ச்சிக்குத் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்தக் கூட்டத்தில் பிரதமர் அறிவுறுத்தினார் கடன்களுக்கான விண்ணப்பங்களை அவற்றின் முக்கியத்துவம் கருதி தனித்தனியாக பரிசீலிக்க வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக பரிசீலிக்கும் முறையை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வங்கிச் சேவைகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பெருமளவில் பயன்படுத்துமாறும் பிரதமர் வலியுறுத்தினார் ரஃபேல் போர் விமானங்களின் வருகை இந்திய பாதுகாப்புப் படையினரின் போர் வலிமையை மாற்றியமைக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டிருப்பது அப்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று கூறியுள்ளார் இந்த விமானங்கள் எந்தவொரு சவாலையும் முறியடிக்கும் திறன் வாய்ந்தவை என்றும் நமது வான் பகுதியை பாதுகாப்பதில் விமானப் படையினருக்கு மிகவும் பேருதவியாக இந்த விமானங்கள் இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சரியான நேரத்தில் ரஃபேல் போர் விமானங்கள் விமானப் படையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கருத்து தெரிவித்துள்ளார் இந்த விமானங்கள் நமது விமானப் படையின் செயல்பாடுகளில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

நோய்ப் பரவலை தடுக்க அரசின் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கடந்த நான்கு மாதங்களில் அரசு எடுத்த நடவடிக்கையால் மாநிலத்தில் நோய்ப் பரவல் கட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த காலகட்டத்தில் மக்களுக்குத் தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு தொய்வில்லாமல் செய்து கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார்

செகண்ட்ஸ் ஊரடங்கு காலத்திலும் வேளாண் பணிகள் தடையில்லாமல் நடைபெற்று வருவதாகவும் இதனால் குறுவை நெல் சாகுபடியில் மாநிலம் வரலாற்றுச் சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

பருவமழை தொடங்கியுள்ளதால் மழைநீர் முழுவதையும் சேமித்து வைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் நாளையுடன் மாநிலத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு முடிவடையவுள்ள நிலையில் மருத்துவ நிபுணர்களுடன் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார்

பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் தங்களது சான்றிதழை இணையதளம் மூலம் பதிவேற்றம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

நோய்த் தொற்றுப் பரவலை தடுப்பதற்காக சான்றிதழ்களை சரிபார்க்க மாணவர்கள் நேரில் வரவேண்டிய அவசியமில்லை என்றும் இதற்கான பணிகள் முடிந்தவுடன் தரவரிசைப் பட்டியல் தயாரிக்கப்பட்டு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தின் வடமாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழையும் ஏனைய மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்டுள்ள மொரீசியஸ் உச்சநீதிமன்றத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அந்நாட்டு பிரதமர் திரு பிரவீன் ஜெகந்நாத் தும் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைக்கின்றனர்

மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நேற்று குடியரசுத் தலைவர் திரு

அஸ்ஸாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

திருமழிசையில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காய்கறிச் சந்தையை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அரவிந்தன் ஆகியோர் நேற்று நேரில் ஆய்வு செய்தனர் அண்ணாமலை பல்கலைக் கழகத்தின் பதிவாளராக பேராசிரியர் திரு